நரேந்திரமோடிஅறிவித்துள்ளார்

ஏற்பட்டுள்ளவெள்ளப்பெருக்குகாரணமாகபாதிக்கப்பட்டவர்களுக்குதெ ாய்வின்றிநிவாரணஉதவிவழங்கப்பட்டுவருவதாகதுணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமராகதிரு இம்ரான் கான் இன்றுபதவியேற்றார்

இன்று ஐகார்த்தாவில் தொடங்குகின்றன

கிரிக்கெட் போட்டி இன்றுநாட்டிங்ஹாமில் தொடங்குகிறது

நரேந்திரமோடிஅறிவித்துள்ளார் இன்றுகொச்சியில் தமதுதலைமையில் நடைபெற்றஉயர்நிலைக்குழுகூட்டத்தில் அவர் இதற்கான அறிவிப்பினைவெளியிட்டார்

பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுவழங்குவதற்காககாப்பீட்டுநிறுவனங்கள் சிறப்பு முகாம்களைநடத்துமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார் பயிர்க் காப்பீட்டுதிட்டத்தின் பயனாளிகளுக்குஅவற்றிற்கானதொகைகளைஉடனுக்குடன் வழங்கிடவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

வினியோகத்தைசீரமைக்கதேவையானஉதவிகள் மின் வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்குபிரதமரின் கிராமவீட்டுவசதிதிட்டத்தின்கீழ் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடிகூறினார்

அம்மாநிலஆளுநர் திரு சதாசிவம் முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் ஆகியோர் பிரதமருடன் ஹெலிகாப்டரில் சென்றனர்

வெள்ளத்தால் ஏற்படக்கூடியதொற்றுநோய்களைதடுப்பதற்கும் மருத்துவசிகிச்சைகளைமேற்கொள்வதற்கும் தேவையானமருந்துகள் கோவைமற்றும் திருநெல்வேலியிலிருந்துகேரளாவுக்குஅனுப்பிவைக்கப்பட்டுள்ளதாகஅவர் இன்றுவெளியிட்டுள்ளசெய்திக் குறிப்பில் தெரிவித்துள்ளார் எல்லையோரமாவட்டங்களில் உள்ளசுகாதாரப் பணிகளுக்கானதுணை இயக்குனர்கள் கேரளாவில் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்குதேவையானமருத்துவஉதவிகளைவழங்கிடுமாறும அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்

தொடர்ந்துகண்காணிக்கப்பட்டுவருவதாகவும் விமானகட்டணங்கள் சிவில் விமானப் போக்குவரத்தின் தலைமை இயக்குனர் அறிவித்துள்ளார்

காவிரியில் வெள்ளப்பெருக்குஏற்பட்டுள்ளதன் காரணமாகபாதிக்கப்பட்டவர்களுக்குதேவையானநிவாரணஉதவிகள் முழுமையாகவழங்கப்படும் என்றுதுணைமுதலமைச்சர் பன்னீர் திரு செல்வம் கூறியுள்ளார் இன்றுசென்னைவிமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் கடைமடைபகுதிகளுக்கும் காவிரிநீர் சென்றடவதைதமிழகஅரசுஉறுதிசெய்யும் என்றுகூறினார் இதற்கிடையேபாதிக்கப்பட்டபகுதிகளில் தமிழகஅமைச்சர்கள் இன்றுஆய்வு செய்துநிவாரணஉதவிகளைவழங்கினர்

வலியுறுத்தியுள்ளார் தொடர்பாகஅவர் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இது போக்குவரத்தைமட்டும் தடைசெய்துவிட்டுமாநிலஅரசுஅமைதிகாப்பதாகவும் இது கண்டனத்துக்குரியதுஎன்றும் கூறியுள்ளார் ராணுவத்தின் உதவியுடன் பாலம் சீரமைக்கப்படவேண்டும் என்றும் திரு

க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளாா்

விவசாயிகள் நீரினைசிக்கனமாகபயன்படுத்தவேண்டும் என்றும் திரு எடப்பாடிபழனிசாமிகேட்டுக் கொண்டுள்ளார் சா்வதேசஹிந்திமாநாடு இன்றுமொரிஷியசில் தொடங்குகிறது

வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உட்படபலர் இந்தமாநாட்டில் பங்கேற்கின்றனர்

இந்தமாநாடுவெற்றியடையபிரதமர் திரு நரேந்திரமோடிவாழ்த்துதெரிவித்துள்ளார் மத்தியஅரசின் கர்ப்பிணிபெண்களுக்கானநலத்திட்டங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது

ஆரோக்கிய ரூபன் ராஜ் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தாா்

பாகிஸ்தான் பிரதமராகதிரு இம்ரான் கான் இன்றுபதவியேற்றார் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றநிகழ்ச்சியில் அந்நாட்டுஅதிபர் திரு

இந்தியவீரர்கள் அணிவகுப்பில் நீரஜ் சோப்ராதேசியக்கொடியைஏந்திச் செல்வார்

இங்கிலாந்துஅணிகளுக்கிடையிலான மூன்றாவதுடெஸ்ட் இந்தியா கிரிக்கெட் போட்டி இன்றுநாட்டிங்ஹாமில் தொடங்குகிறது